நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியுரிமை சட்டம் குறித்து எதிர் கட்சிகள் வேண்டுமென்றே மக்களிடைய குழப்பத்தை ஏற்படுத்த முயலுவதாக ரயில்வே அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அனேகமாக அனைத்து இடங்களுக்குமான முடிவுகள் அறிவிக்கப் பட்டுவிட்டன

அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் வெற்றியைச் சார்ந்தே இந்தியா வின் முன்னேற்றம் அமைந்துள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நீடித்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தையும் எரிசக்தி சேமிப்பையும் அடைவதற்கான நீண்ட காலத் திட்டத்தை நாடு வகுக்கவேண்டும் என்று கூறினார்

உயிரி எரிபொருள் மற்றும் எத்தனால் உற்பத்தியில் தொழில்களைத் துவங்க அதிக அளவில் வாய்ப்புக்கள் அவர் பாதுகாப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக் கூடிய பிளாஸ்டிக்கை ஒழிக்க அரசு முடிவு செய்துள்ளது தண்ணீரை மறுசுழற்சி செய்வதற்கான குறைந்த செலவு பிடிக்கும் சிறந்த தொழில்நுட்பத்தைக் கண்டுபிடிப்பது அறிவியல் வல்லுனர்களின் பொறுப்பு என்று பிரதமர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மின்னணு வர்த்தகம் இணையதள வங்கி சேவை போன்றவை கிராம மக்களுக்கு பேருதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா உள்ளிட்டோர் துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து எதிர் கட்சிகள் வேண்டுமென்றே மக்களிடையே குழப்பதை ஏற்படுத்த முயலுவதாக ரயில்வே அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்பு இல்லா உணர்வைக் கொண்டுள்ள எதிர் கட்சிகள் வன்முறையில் ஈடுபடுமாறு மக்களைத் தாண்டிவிடுவதாக அவர் கூறினார் எந்தவித வேறுபாடும் இன்றி ஒவ்வொரு மதத்திற்கும் இந்தியா பாதுகாப்பு தருகிறது என்றும் மதசார்பற்ற சூழலை நாடு பராமரிக்கிறது என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தானிலும் வேறு சில நாடுகளிலும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கே குடியுரிமை திருத்தச் சட்டம் நீதி வழங்குவதாக அவர் கூறினார் இந்தச் சட்டம் அரசியல் சார்பற்றது என்றும் மனிதநேயம் உடையது என்பதை மக்கள் புரிந்துகொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார்

கட்சியின் பொதுச்செயலர் டாக்டர் அருண் ஜெயின் இன்று இதை டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கட்சியின் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா டெல்லியில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் பங்கேற்பார் என அவர் கூறினார் மற்ற மத்திய அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் அவரவர் ஊர்களில் நடைபெறும் இயக்கத்தில் பங்கேற்பார்கள் என அவர் கூறினார்

குடியுரிமை திருத்தச் சட்டம் குடியுரிமை வழங்கவதற்கான சட்டமே தவிர குடியுரிமையை பறித்துக்கொள்வதற்கான சட்டம் இல்லை என மத்திய அமைச்சர் திரு

நாக்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரசும் மற்றும் சில எதிர் கட்சிகளும் நாட்டில் வன்முறையை ஏற்படுத்த முயற்சி செய்வதாகக் குற்றம் சாட்டினார் தங்களின் வாக்குவங்கி அரசியலுக்காக மக்களிடையே குழப்பதை ஏற்படுத்துவதற்கு எதிர்கட்சிகள் முனைப்பு காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டினார் தடுப்பு முகாம்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி மக்களை தவறாக வழிநடத்துகிறது என்று கூறிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் தடுப்பு முகாம்கள் ஏற்படுத்தப் பட்டன என்றார் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு தந்த கொடையாகும் இதை முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி சட்டமாக்கினார் என்று திரு தாக்கூர் கூறினார்

புதுச்சேரியில் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இணை அரசாங்கம் நடத்துவதற்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தான் பொறுப்பு என அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார்

புதிய ஆண்டின் முதல் தொடர் துணைநிலை ஆளுனரின் உரையுடன் துவங்குவது வழக்கம் என அவர் குறிப்பிட்டார் புதுவை அரசின் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் பல மாங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் நிதி ஆயோக்கின் குறியீட்டு எண்களில் முதலிடத்தை புதுச்சேரி பெற்றதற்காக அதிகாரிகளை பாராட்டும் நிகழ்ச்சியில் அவர் நேற்றிரவு பங்கேற்றுப் பேசினார்

இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரிக்கு சிறப்பு சேர்த்த அதிகாரிகளை முதலமைச்சர் திரு

நாராயணசாமியும் மற்ற அமைச்சர்களும் பாராட்டினர் காங்கிரஸ் அரசின் பிடியில் இருந்து புதுச்சேரியை பாதுகாக்குமாறு புதுவை மாநில பிஜேபி துணைநிலை ஆளுனரை வலியுறுத்தியுள்ளது மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குற்றப் பின்னணி உள்ளவர்கள் புதுச்சேரி அரசின் முக்கியப் பதவியில் உள்ளார்கள் என்பைதையே குயில்தோப்பு சம்பவம் நிரூபிப்பதாகக் கூறியுள்ளார் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் தலைவர் ராணி க்கு எதிராக சிபிசிஐடி போலீஸ் வழக்கு ஒன்றைப் பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக் காட்டினார் மகாகவி சுப்ரமணிய பாரதி குயில்பாட்டு எழுதிய இடமான குயில்தோப்பு போலி ஆவணங்களைக் கொண்டு வீட்டு மனைகளாக விற்கப்பட்டன இந்த முறைகேட்டில் தொடர்புடைய அனைவர் மீதும் விசாரணைக்கு உத்தரவிடுமாறு திரு

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று புதுடில்லியில் மத்திய உள்துறைச் செயலர் திரு அஜய் பல்லா வை சந்தித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தற்போதைய சூழல் குறித்து அவர் உள்துறைச் செயலரிடம் எடுத்துக் கூறியுள்ளார் டாக்டர் கிரண்பேடி புதுடில்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார்

இதன் காரணமாக புதுவை வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணனின் வாகனத்திற்கும் எரிபொருள் கிடைக்காத நிலையில் அவர் காரைக்காலில் இருந்து பிஆர்டிசி பேருந்து மூலம் புதுவைக்கு வர நேர்ந்தது கூட்டுறவு பெட்ரோல் பங்க் குகளின் இந்த முடிவினால் சுகாதாரத் துறையின் ஆம்புலன்ஸ் சேவையும் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளது இது குறித்து சுகாதாரத் துறை அதிகாரிகள் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாரவை இன்று மாலை சந்திக்க உள்ளனர்

இத்தொகையில் இரண்டரை கோடி ரூபாய் பெட்ரோல் பங்க்குகளுக்கு தரவேண்டிய தொகையாகும்

திலாஸ்பேட்டையில் உள்ள இந்தக் கடையில் கொள்ளைபோன நகைகளின் மதிப்பு சுமார் இரண்டரை கோடி ரூபாய் கடையின் பூட்டுக்கள் அனைத்தும் கள்ளச்சாவி போட்டு திறக்கப்பட்டு இந்த கொள்ளை நடைபெற்றுள்ளதாகக் கூறப்படுகிறது முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் சம்பவ இடைத்தை பார்வையிட்டார் போலீஸ் விசாரணையை மேற்கொண்டுள்ளது

புதுச்சேரியில் பல்வேறு பிரிவுகளில் தொழிற்சாலைகள் விடுதிகள் உணவகங்கள் திருமண மண்டபங்கள் வாகன பணிமனைகள் போன்றவை மாசுக் கட்டுப்பாட்டுக் குழுவின் இசைவு இன்றி செயல்பட்டு வருகின்றன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா வின் முன்னேற்றம் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வெற்றியைச் சார்ந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியுரிமை சட்டம் குறித்து எதிர் கட்சிகள் வேண்டுமென்றே மக்களிடைய குழப்பத்தை ஏற்படுத்த முயலுவதாக ரயில்வே அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அனேகமாக அனைத்து இடங்களுக்குமான முடிவுகள் அறிவிக்கப் பட்டுவிட்டன

அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார்